நிதின் கட்காரி கூறியுள்ளார்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று காலை புதுடில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அண்ணல் அம்பேத்காரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலோட் இத்துறைக்கான இணை அமைச்சர்கள் திரு ராம்விலாஸ் அத்வாலே திரு விஜய் சாம்ப்ளா நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு விஜய் கோயல் மற்றும் பிரமுகர்கள் பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அம்பேத்கார் ஜெயந்தியை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ட்விட்டரில் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் சட்ட மாமேதையும் சமூக சீர்திருத்தவாதியும் மக்கள் நலனுக்கு பாடுபட்ட தலைவருமான அண்ணல் அம்பேத்கார் சமகால இந்திய வரலாற்றில் அழிக்க முடியாத சுவடுகளை விட்டுச் சென்றுள்ளதாகவும் கூறியுள்ளார் சமூக பாகுபாடுகள் மற்றும் ஏற்றத் தாழ்வுகளக்கு எதிராகவும் கல்வி மூலம் பெண்களின் அதிகாரப் பங்கேற்பை மேம்படுத்தவும் அயராது உழைத்தவர் அண்ணல் அம்பேத்கார் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழ்ப் புத்தாண்டு நவ வர்ஷ் விஷு பைசாகி உள்ளிட்ட பண்டிகைகளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையாநாயுடு ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடப்படும் அறுவடை திருநாட்கள் விவசாயிகளின் உழைப்பை கொண்டாடும் தருணங்கள் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் மேம்பட்ட வாழ்க்கைத் தரத்திற்கு கட்டியம் கூறுவதே புத்தாண்டு என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தமது செய்தியில் கூறியுள்ளார் இந்திய கலாச்சாரத்தின் பன்முகத் தன்மையை வெளிப்படுத்தக் கூடிய இத்திருநாட்கள் இந்திய நாகரீகத்தில் இயற்கைக்கு வழங்கப்படும் மதிப்பிற்கான சான்று என்றும் அவர் கூறியுள்ளார்

பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரதமர் திரு

வாரிசுரிமைக் குடும்பங்களை அதிகாரத்தில் இருந்து அகற்றுவதே அண்ணல் அம்பேத்காருக்கு செலுத்தப்படும் மிகச் சிறந்த அஞ்சலியாக இருக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று உத்தரபிரதேச மாநிலம் அலிகார் மொரதாபாத் ஆகிய இடங்களிலும் தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டங்களில் பங்கேற்கிறார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலர் திருமதி பிரியங்கா வாத்ரா இன்று அஸ்ஸாம் மாநிலம் சில்சாரில் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் தேர்தல் நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு எதிராக வருமான வரி சோதனைகள் நடத்தப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்று காங்கிரஸ் வினவியுள்ளது மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ஆனந்த் சர்மா இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிஜேபி பெரும் தொகை செலவிட்டு வருவதாக குற்றம் சாட்டி எவ்வளவுதான செலவிடப்படுகிறது என்பது பற்றிய விவரங்களை அக்கட்சி மக்களுக்கு வெளியிட வேண்டும் என்றார் ரபேல் ரக போர் விமான பேரம் தொடர்பாக பிரெஞ்ச் பிரதமருடன் நடத்திய கூட்டத்தின் விவரங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு வெளியிட வேண்டும் என்றும் திரு ஆனந்த் சர்மா கோரினார்

மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடுகளில் ஏற்படுவதாகக் கூறப்படும் கோளாறுகள் குறித்து எதிர்க்கட்சிகள் இன்று புதுடில்லியில் கூடி விவாதித்தனர்

சந்திரபாபு நாயுடு கூறினார் இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் உச்ச நீதிமன்றத்தை அணுகும் என்று மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு அபிஷேக் சிங்வி தெரிவித்தார் பிரச்சனை குறித்து தேசிய அளவிலான பிரச்சாரங்களிலும் எதிர்க்கட்சிகள் ஈடுபடும் என்று அவர் கூறினார் இவிஎம் கோளாறுகள் குறித்து தேர்தல் ஆணையம் போதிய நடவடிக்கை எடுக்கும் என தாங்கள் கருதவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்

பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணிக் கட்சித் தலைவர்களின் பங்கேற்புடன் சேலத்தில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

நிதின் கட்காரி தெரிவித்தார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்தப் பொதுக் கூட்டத்தில் பேசுகையில் நடப்பு தேர்தலுக்குப் பிறகுதான் தமது அரசியல் வாழ்க்கையே தொடங்கும் என்றும் திமுக தலைவர் திரு முக ஸ்டாலினின் முதலமைச்சர் கனவு பலிக்காது என்றும் கூறினார் இதற்கிடையே திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் இன்று வேலூர் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகையில் வேலூரில் தேர்தலை நிறுத்தும் நோக்கத்திலேயே வருமான வரி சோதனைகள் நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டினார்

பாரதி பூங்காவில் உள்ள அம்பேத்காரின் திருவுருவச் சிலைக்கு செய்தி விளம்பரத் துறை இயக்குநர் திரு வினயராஜ் உதவி இயக்குநர் திரு குமார் மற்றும் இதர அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மக்களவை தேர்தலை ஒட்டி ஏனாமில் பாதுகாப்புப் பணிக்கு வந்துள்ள சிஆர்பிஎஃப் வீரர்கள் இன்று சாவித்ரி நகர் பகுதியில் கொடி அணிவகுப்பு நடத்தினர் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி ரச்சனா சிங் இதற்கு தலைமையேற்றார் தொடர்ந்து ஏனாமை ஒட்டிய ஆந்திரப் பகுதியில் உள்ள மும்முடிவரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பைரவ பாலம் கிராமத்தைச் சேர்ந்த ஊர்ப் பெரியவர்களுடன் அவர் கூட்டம் ஒன்றை நடத்தி தேர்தல் காலத்திலும் வாக்குப்பதிவு நேரத்திலும் ஏனாமின் சாவித்ரி நகர் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் எனக் கேட்டுக் கொண்டார் இதற்கிடையே ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரியும் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திரு சிவராஜ் மீனா இன்று ஏனாமில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஏனாமில் சுமுகமான முறையில் தேர்தல் நடைபெறுவதை உறுதிப்படுத்த ஆந்திர தேர்தலில் இருந்து கற்றுக் கொண்ட பாடங்களின் அடிப்படையில் தேவையான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தாங்கள் எடுத்திருப்பதாகக் கூறினார்

கடல் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வர உள்ளது

மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ள மாணவர்கள் இதற்கான ஹால் டிக்கெட்டை நாளை முதல் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது தமிழில் நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்த மாணவ மாணவியர்களுக்கு தமிழகத்திலேயே தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது

ஆயுஷ்மான் பாரத் ஊடக மின்மயம் விவசாயிகளுக்கான பிஎம் கிசான் போன்ற சமூக நலத் திட்டங்களில் மோடி அரசு முக்கிய வெற்றிகளை சாதித்து இருப்பதாக முன்னாள் நீத்தி ஆயோக் துணைத் தலைவர் திரு அரவிந்த் பணகாரியா கூறியுள்ளார் ஊழலைக் கட்டுப்படுத்துவதிலும் முன் எப்போதும் இல்லாத முன்னேற்றங்களை அரசு எட்டியிருப்பதாக பிடிஐ க்கு அளித்த பேட்டியில் அவர் கூறினார்

நமோ டிவி ஒளிபரப்பில் இருந்து ஆவணப் படம் அம்சங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகள் நீக்கப்பட்டு விட்டதாக டெல்லி தேர்தல் துறைக்கு பிஜேபி கடிதம் எழுதியுள்ளது ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்புக் குழுவிடம் முன் அனுமதி பெறாத நிகழ்ச்சிகள் எதுவும் ஒளிபரப்பப்பட மாட்டாது என்றும் பிஜேபி தெரிவித்து இருப்பதாக டெல்லியில் தலைமை தேர்தல் அலுலவகத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பாரதீய ஜனதா ஆதரவு தொலைக்காட்சியான நமோ டிவியில் ஒளிபரப்பப் படும் வீடியோக்களில் சான்றிதழ் எண் இடம் பெற வேண்டும் என டெல்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் ஏற்கனவே பாரதீய ஜனதா கட்சிக்கு அறிவுறுத்தியுள்ளது